முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி நடுத்தர தொழில்களில் முதலீடுகளை ஈா்ப்பது குறித்து சென்னை தலைமை செயலகத்தில் அமைச்சா்களுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார்

பண்ணை பசுமை நுகர்வோர் கடைகளில் குறைந்தவிலை வெங்காய விற்பனையை திரு

எடப்பாடி கே

இதனிடையே முதலமைச்சர் நாளை புதுக்கோட்டை மாவட்டத்தில் கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் பல்வேறு வளர்ச்சி திட்டப்பணிகளை மேற்கொள்கிறார்

இச்சூழலில் திரையரங்குகளை உரிய பாதுகாப்பு நெறிமுறைகளுடன் திறப்பது குறித்து முதலமைச்சர் ஆலோசிக்க உள்ளார் பிரதமர் நாடுமுழுவதும் காவலர் வீரவணக்க நாள் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இதையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள செய்தியில் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பது கொடூர குற்றங்களுக்கு தீர்வு காண்பது போழிவு மேலாண்மையில் உதவுவது கோவிட் தொற்று சவாலை எதிர்கொள்வது உள்ளிட்ட அனைத்து செயல்களிலும் காவல்துறை ஊழியர்களின் அளப்பரிய பணியை பாராட்டுவதாக தெரிவித்திருக்கிறார் சிறிதும் தயக்கம் இன்றி தங்களால் முடிந்த அளவு அனைத்து பணிகளையும் காவல்துறையினர் சிரத்தையுடன் மேற்கொண்டு வருவதாக பிரதமர் பெருமிதம் தெரிவித்தார் பணியின் போது உயிரிழந்த அனைத்து காவலர்களின் தியாகமும் சேவையும் என்றென்றும் நினைவு கூறப்படும் என்று கூறிய பிரதமர் நாடு அத்தகையோருக்கு அஞ்சலி செலுத்துவதாக எடுத்துரைத்தார் குடிமக்களுக்கு உதவுவதில் காவலர்களின் விடாமுயற்சியையும் தயார்நிலையையும் அவர் பாராட்டினார் அமீத்ஷா எல்லைப்பகுதி பாதுகாப்பை தொழில்நுட்பம் மற்றும் மனித சக்தி மூலம் மேலும் வலுப்படுத்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படுவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு

காவலர் வீரவணக்க நாளையொட்டி புதுதில்லி சாணக்யாபுரி தேசிய காவல்துறை நினைவகத்தில் காவலர்களிடையே இன்று உரையாற்றிய அவர் உள்நாட்டு பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை காவல்துறையினா் தீரத்துடன் சமாளிக்க வேண்டும் என்றும் காவலர்களையும் அவர்தம் குடும்பத்தினரையும் பாதுகாக்க நரேந்திரமோடி அரசு தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார் காவல்துறையில் உருவாகும் புதிய சவால்களை சமாளிக்க காவல்படைகள் நவீனமயமாக்கப்படுவதாகவும் அவர் கூறினார்

தேசிய காவல் நினைவு தூண் வெறும் செங்கல் சிமெண்டால் உருவாக்கப்பட்டது அல்ல அது காவல்துறையினரின் தன்னிகரற்ற தியாகத்தை எடுத்துக்கூறுவதாகும் என்றும் கூறினார்

தாய்நாட்டிற்கான இவர்களின் தன்னலமற்ற அர்ப்பணிப்பு சேவையால் நாடு பெருமிதம் கொள்வாகவும் அவர் குறிப்பிட்டார் அங்குள்ள நினைவு ஸ்தூபியில் பணியின் போது உயிரிழந்த காவலர்களுக்கு அமைச்சர் அஞ்சலி செலுத்தினார்

திரிபாதி காவல் ஆணையர் மகேஷ்குமார் உள்ளிட்டோர் மலர்வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர் நாமக்கல் மாவட்ட ஆயுதப்படை வளாகத்தில் ஆட்சித்தலைவர் திரு மெகராஜ் காவலர்களுக்கு வீர வணக்க அஞ்சலி செலுத்தினார்

கிருஷ்ணகிரி மாவட்ட காவல்துறையின் சார்பில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஜெயசந்திர பானு ரெட்டி மலர்வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார் நெல்லை ஆயுதப்படை மைதானத்தில் உள்ள நினைவு ஸ்தூபியில் மாநகர காவல் ஆணையர் தீபக் எம்

பிரதீப் குமார் காவல்துறை கண்காணிப்பாளர் பிரவேஷ்குமார் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

செல்லூர் கே

தஞ்சை மாவட்டம் தென்னமநாடு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை இன்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் குறுவை சாகுபடியில் இதுவரை இல்லாத நிகழ்வு இது என்று மகிழ்ச்சி தெரிவித்தார்

வரும் சனி ஞாயிற்றுக்கிழமைகள் பண்டிகை காலங்களாக இருப்பதால் நெல்கொள்முதல் நிலையங்கள் அன்றைய தினம் செயல்படுவது குறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்றார்

இருவரி நாமக்கல் மாவட்டத்தில் காப்பீட்டு திட்ட புகைப்படம் எடுக்கும் மையத்திலிருந்து பிரதமரின் ஜன் ஆரோக்யம் மற்றும் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின்கீழ் காப்பீட்டு அட்டையை பெற்றுக்கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மெகராஜ் தெரிவித்திருக்கிறார்